சுனில் அரோரா இன்று அறிவித்துள்ளார்

பிஜேபி தொண்டர்கள் விவசாயிகளிடையே முன்னெடுத்துச்செல்ல வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

பாலசுப்ரமணியம் சற்றுமுன் காலமானார்

பி

சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேப்பிட்டல்சை எதிர்கொள்கிறது

சுனில் அரோரா அறிவித்துள்ளார்

தேர்தல் தேதி அறிவித்ததையடுத்து பீகாரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன தீன் தயாள் மத்திய அரசின் புதிய வேளாண் சீர்திருத்தங்கள் அதன் பயன்கள் குறித்து பிஜேபி தொண்டர்கள் விவசாயிகளிடையே முன்னெடுத்துச்செல்ல வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாயிகள் தங்கள் வேளாண் உற்பத்தி பொருட்களை நாட்டின் எப்பகுதியிலும் விற்பனை செய்யலாம் என்று குறிப்பிட்ட பிரதமர் வேளாண் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு தமது அரசு கொண்டு வந்த வரலாற்று சிறப்பு மிக்க சீர்திருத்தங்களை பட்டியலிட்டார் விவசாயிகள் மற்றும் இதர வேலையாட்களை தேவையற்ற சட்டங்களின் பிடியில் இருந்து இது விடுவிக்கும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார்

தேசத்திற்கே உயர் முன்னுரிமை என்பதே பிஜேபியின் தாரக மந்திரம் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார் கோவிட் சூழலிலும் கட்சி தொண்டர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் நலத்திற்கு முழுவீச்சில் பணியாற்றி வருவதாக பிரதமர் பாராட்டினார் புதுதில்லி பிஜேபி தலைமை அலுவலகத்தில் உள்ள பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் திருவுருவ சிலைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு

நட்டா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

இதனிடையே பிரதமர் திரு

ளிபொருளின் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொதுப்போக்குவரத்திற்கு உயர் முன்னுரிமை வழங்குவதை நோக்கமாகக் கொண்டு அரசு முனைப்புடன் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார்

எடப்பாடி

பழனிசாமி கோவிட் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி மூலம் வரும் செவ்வாய்க்கிழமை ஆலோசனை மேற்கொள்கிறார் அதனை தொடர்ந்து மருத்துவ நிபுணர்களுடனும் முதலமைச்சர் கலந்துரையாடுகிறார் இந்த கலந்துரையாடலின்போது மாநிலத்தின் கோவிட் தொற்று நிலைமை சிகிச்சை முறைகள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் அவர் விரிவாக ஆலோசிக்கிறார்

பாலசுப்ரமணியம் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் இன்று காலமானார்

அவரது உடல்நிலை மோசமடைந்து பின்னர் நல்ல முன்னேற்றம் கண்ட நிலையில் நேற்றிரவு மீண்டும் அவரது உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டதாக மருத்துவமனை தெரிவித்திருந்தது

பாலசுப்ரமணியம் சிகிச்சை பலனளிக்காமல் சற்றுமுன் காலமடைந்ததாக அவரது மகன் எஸ்

சரண் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பி கலைமாமணி ஆந்திராவின் நந்தி உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை தன்வசமாக்கியவர்

இத்திரைப்படத்தில் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்று இசைத்து பாடிய பாடல் அனைவர் மனதிலும் என்றும் நிலைத்திருக்கும்

செங்கோட்டையன் தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கு பாடத்திட்டத்தை குறைப்பது குறித்த அறிக்கை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

துரைக்கண்ணு மத்திய அரசின் வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் இன்று காலை துவக்கி வைத்தார் கிராமப்புற மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் பொருட்களை அவரவர் இருப்பிடங்களுக்கே சென்று வழங்கும் பொருட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரான்குராலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

இதனிடையே கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது

கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிகமான மழையும் உள் மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் அறிவித்துள்ளது